வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று அரசுப் பொது மருத்துவமனையில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை உலக அளவில் ஏற்புடையதாகவும் போட்டித்திறன் மிக்கதாகவும் மாற்றும் வகையில் இப்பொருட்களின் தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்புத் திட்டம் குறித்து தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறை நித்தி ஆயோக் அமைப்புடன் இணைந்து இணையவழியில் இன்று நடத்திய பயிலரங்கில் உரையாற்றிய அவர் அதிநவீனத் தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பயன்பாட்டாளர்களுக்கு உகந்த விலை மலிவான தரமான பொருட்களைத் தயாரிப்பது குறித்து மத்திய அரசு தொழில் துறையினருடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்புத் திட்டத்தினால் தொழில்துறையின் பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பை எட்ட ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார் தொழில் நிறுவனங்களின் ஏற்றுமதித் திறன் மற்றும் வருவாயை அதிகரிக்கவும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார்

வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குதல் தொழில் நிறுவனங்கள் ஏற்கவேண்டிய விதிமுறைகளின் சுமையைக் குறைத்தல் போக்குவரத்து செலவைக் கட்டுப்படுத்துதல் மாவட்டங்களை ஏற்றுமதி கேந்திரங்களாக மேம்படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்களையும் பிரதமர் வலியுறுத்தினார்

சிறு தானியங்களின் பயன்பாடு அதிகரிப்பதால் மக்களின் ஊட்டச்சத்து நிலை மேம்பட்டு ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்துகளை வழங்குவதன் மூலமான இந்தியாவின் ராஜீயத் துறை அணுகுமுறைகளை உலகமே பாராட்டுவதாகவும் இதன் மூலம் இந்தியா மனித குலத்திற்கே சேவை புரிந்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியாவின் அடையாளமும் நம்பகத்தன்மையும் புதிய உயரங்களை எட்டி வருவதாகக் குறிப்பிட்ட அவர் உலக அளவில் இந்தியப் பொருட்கள் மீதான நம்பிக்கையும் பலமடங்கு அதிகரித்து இருப்பதாகக் கூறினார் மாறி வரும் உலகத் தேவைகளுக்கு ஏற்ற பொருட்களைத் தயாரிப்பதில் இந்திய தொழில் துறையினர் தாங்களாகவே முன்வந்து முக்கியப் பங்கேற்க வேண்டும் என்றும் ஆராய்ச்சி புதுமையாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் உலக அளவில் ஏற்கத் தகுந்த பொருட்களை உள்நாட்டிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மேலும் கேட்டுக் கொண்டார் நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் இந்த இணையவழி பயிலரங்கில் பேசுகையில் இந்திய நிறுவனங்களுக்கு கை கொடுத்து உலக சாம்பியன்களாக மாற்றும் முயற்சிகளில் நிதி ஆயோக் தீவிரமான முறையில் ஈடுபட்டுள்ளதாகக் கூறினார் உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்புத் திட்டத்திற்கான ஒப்புதல் நடைமுறைகள் மிகவும் எளிமையாக்கப்பட்டு உள்ளதால் தனியார் துறையினர் இத்திட்டத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்டு திட்டத்தின் நோக்கங்களை எட்டுவதில் உதவ வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஸ்வீடன் பிரதமர் திரு ஸ்டெஃபான் லோவென் உடன் மெய்நிகர் முறையில் உச்சி மாநாடு நடத்தினார்

தொழில்நுட்பம் புதுமையாக்கம் முதலீடு ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள இயலும் என்றும் ஸ்மார்ட் நகரங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு டிஜிட்டல் பரிமாற்றம் உள்ளிட்ட வேறுபல துறைகளில் ஆழமான உறவுகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உலகளாவிய தலைமைத் துவத்திற்கான செராவீக் விருதைப் பெற்றுக் கொண்டு கேம்பிரிட்ஜ் எரிசக்தி ஆராய்ச்சியாளர் வார விழாவில் காணொளி காட்சி மூலம் முக்கிய உரை நிகழ்த்துகிறார்

புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தாராஜன் இன்று அரசுப் பொது மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிடி ஸ்கேன் இயக்கத்தைப் பார்வையிட்டார் இருதய நோய் சிகிச்சை பிரிவு வெளிநோயாளிகள் சிகிச்சைப் பிரிவு மற்றும் மருந்தகப் பிரிவையும் அவர் பார்வையிட்டு குறைகளைக் கேட்டறிந்தார் குறைகளைப் போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர்களான டாக்டர் சந்திரமவுலி டாக்டர் மகேஸ்வரி ஆகியோர் துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் துணைநிலை ஆளுநர் ஏற்கனவே அறிவித்தது போல ஊடகத் துறையினரையும் முன்களப் பணியாளர்களாகக் கருதி அவர்களுக்கும் தடுப்பூசி போடும் பணிகள் நாட்டிலேயே முதல்முறையாக புதுச்சேரியில் இன்று தொடங்கியிருப்பதாகவும் துணைநிலை ஆளுநரின் செயலகம் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு மானியம் வழங்குவது குறித்து தலைமைச் செயலர் மற்றும் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளிக் கல்வி சட்டம் மற்றும் இதர விதிமுறைகளை திருத்துவது குறித்து ஆராய கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது குறித்து துணைநிலை ஆளுநரிடம் எடுத்துக் கூறப்பட்டது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் பொறுப்பாகவும் திறம்பட்ட முறையிலும் செயல்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட மாற்றங்களைக் கொண்டு வரும் வகையில் கமிட்டியின் வரைவு அறிக்கையை மறு ஆய்வு செய்யும் உத்தேசத்தை துணைநிலை ஆளுநர் அங்கீகரித்துள்ளார் கமிட்டியின் அறிக்கை தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அமலாக்கம் முடிந்த பின்னர் அரசின் முடிவிற்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆர் காங்கிரசுக்கும் பாரதீய ஜனதாவிற்கும் இடையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நாளை மாலைக்குள் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என திமுக அழைப்பு விடுத்துள்ளது காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளர் திரு நாஜிம் இது குறித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் புதுச்சேரியின் நலன்களையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க மத சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் இந்த உத்தேசம் மத சார்பற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஏற்புடையதாகவே இருக்கும் என்பதால் திரு ரங்கசாமியும் இதை ஏற்பார் என தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார் புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏ க்களுக்கு ஓட்டுரிமை வழங்கும் வகையிலான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இடதுசாரி கட்சிகள் மேல் முறையீடு செய்யும் என சிபிஜ மாநிலச் செயலர் திரு சனீம் தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நியமன எம்எல்ஏ க்கள் மூலம் கவிழ்க்கப்படுவதை அனுமதிக்கக் கூடாது என்றார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்றத்தின் கேபினட் அறையில் கூட்டங்களை நடத்துவதும் அமைச்சர்களின் அறைகளை தமது ஆலோசகர்களுக்கு ஒதுக்குவதும் அதிகார துஷ்பிரயோகம் என்று திரு சலீம் குற்றம் சாட்டினார் சிபிஎம் மாநிலக் குழு உறுப்பினர் திரு பெருமாள் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் தலைமைச் செயலர் மற்றும் இதர ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றார் காரைக்காலில் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் வாக்காளர் கல்விக்கான ஸ்வீப் திட்டத்தின் கீழ் அன்னை தெரசா செவிலியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் இளம் வாக்காளர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளவர்களுக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பது வாக்குச்சாவடிகளில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாகப் பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்

இந்திய நிறுவனங்களுக்கு கை கொடுத்து உலகச் சாம்பியன்களாக மாற்ற தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று அரசுப் பொது மருத்துவமனையில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி அரசியல் கட்சிகள் தேர்தல் கூட்டணி பற்றிய தீவிரப் பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன